ரயில்வே துறையை நவீனமயமாக்கும் பணிகள் இதுவரை இல்லாத அளவுக்கு மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக அயராது பாடுபட்டவர் பாரத ரத்னா எம்ஜிஆர் என்று பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார்

எம்ஜிஆரின் கனவுகளை நனவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு அவர் தெரிவித்தார் வருவதாக திரைத்துறை மட்டுமின்றி அரசியலிலும் முத்திரைப் பதித்தவர் எம்ஜிஆர் என்றும் பிரதமர் கூறினார் மக்கள் நலனுக்காக பாடுபட்டதை கருத்தில் கொண்டு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் இந்நாளையொட்டி சென்னையில் உள்ள அஇஅதிமுக தலைமையகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் அன்னாரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் மாநில அமைச்சர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர்

கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகள் முன்களப் பணியாளர்களுக்கு செலுத்தப்பட்டள இந்த நோய் தொற்றுக்கான தடுப்பு மருந்து செலுத்தும் பணி குறித்து திருச்சியில் ஆய்வு மேற்கொண்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மைச் செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தடுப்பூசியையும் போட்டுக் கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த தடுப்பு மருந்துகளும் பாதுகாப்பானவை என்று தெரிவித்தார்

எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த அவர் பொதுமக்கள் எவ்வித தயக்கமும் இன்றி தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இந்த தடுப்பூசி தொடர்பான சர்ச்சைகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அஇஅதிமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையின்றி செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார்

வடகிழக்கு பருவமழை தென்மாநிலங்களிலிருந்து நாளை மறுநாள் விலகுவதற்கான முதல் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

கோவாவில் நடைபெற்று வரும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் ஜாம்ஷெட்பூர் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இரவு ஏழரை மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் கோவா அணி மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது இந்தியா அர்ஜென்டினா ஜூனியர் அணிகளுக்கு இடையிலான முதலாவது மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறவுள்ளது இந்தியா சிலி இடையேயான முதலாவது ஜூனியர் மகளிர் ஹாக்கிப் போட்டி இன்று நடைபெறுகிறது